பிரதம் திரு நரேந்திரமோடி குஜராத் உலக வர்த்தக கண்காட்சியை இன்னும் சற்று நேரத்தில் காந்திநகரில் தொடங்கி வைக்கிறார்

அகிலேஷ் யாதவுக்கு எதிராக அமலாக்க இயக்ககம் நிதி மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளது

பயிற்சி அளிக்கிறது

கொலம்பியா தலைநகர் பகோட்டாவில் காவலர் பயிற்சிக் கழகத்தில் கார் குண்டு வெடித்து பத்து பேர் உயிரிழந்தனர்

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் துடிப்பான குஜராத் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை காந்திநகரில் தொடங்கி வைக்கிறார்

இதன் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குஜராத் உலக வர்த்தக கண்காட்சியை பிரதமர் நேற்று தொடங்கிவைத்தார்

உத்தரப்பிரதேசத்தில் சட்டவிரோத கரங்க முறைகேடு தொடர்பாக மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரி பி சந்திரகலா மற்றும் சிலரை விசாரணைக்கு ஆசுராகுமாறு அமலாக்க இயக்ககம் இன்று சம்மன் அனுப்பியுள்ளது இந்த விசாரணை அடுத்த வாரம் நடைபெறும் என்று அமலாக்க இயக்கக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உத்திரபிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் சுட்ட விரோதமாக மணல் எடுத்தது தொடர்பாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவுக்கு எதிராக அமவாக்கத்துறை நேற்று நிதி மோசடி வழக்குப் பதிவு செய்தது இந்த வழக்கில் சில அதிகாரிகளுக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு ஊக்கமளிக்கும் மத்திய அரசு திட்டத்தின் மூலம் பயனடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியை எட்டியுள்ளது

ஒரே இடத்தில் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் பணியில் இருக்கும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்யுமாறு பீகார் அரசுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

சொந்த மாவட்டங்களில் பணியாற்றும் அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்யுமாறு இந்த குழு ஆணையிட்டது தோ்தல் காலத்தில் கறுப்புப் பணப் புழக்கத்தையும் ஆள்பலத்தையும் கட்டுப்படுத்த சும்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிப நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அந்த குழு அறிவறுத்தியுள்ளது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் செலவு கணக்குகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டுமென்று அறிவுறுத்திய தேர்தல் ஆணையம் வாகனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதையும் கண்காணிக்க வேண்டுமென்று கூறியுள்ளது தேர்தல் காலத்தில் மதுபாளங்கள் விநியோகம் செய்யப்படுவதை தடுக்கவும் சும்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியது பாட்னா விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தமாறும் அதிகாரிகளை தேர்தல் ஆணையக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது பீகாரில் இரண்டுநாள் பயணம் மேற்கொண்டுள்ள இந்த குழுவினா் இன்று மாநில தலைமை செயலாளா் உள்துறை செயலாளா் காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோருடன் தேர்தல் தயாரிப்பு குறித்த விவரங்களை அறியவுள்ளனா் அதேபோல் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோரையும் இந்த குழுவினர் சந்திக்கவுள்ளனர்

அண்டவெளி நானோ செயற்கைக்கோள் கட்டமைப்பு மற்றும் பயிற்சி என இஸ்ரோ பெயரிட்டுள்ள இந்த திட்டத்தை பெங்களூருவில் மத்திய அமைச்சள் திரு ஜிதேந்திர நேற்று தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு கே சிவன் விண்வெளி துறை சாா்ந்த தனது அறிவையும் நிபுணத்துவத்தையும் மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள இந்த திட்டம் உதவுகிறது என்றார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் லடாக் பகுதியில் கார்துப் கணவாய் அருகே இன்று காலை ஏற்பட்ட பனிச்சரிவில் ஒருவர் உயிரிழந்தார் ஒன்பது பேரை காணவில்லை

மாநில நிர்வாகம் காவல்துறை மற்றும் பேரிடர் நிவாரணப் படையினர் சும்பவ இடத்தில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் உலக அளவில் மூன்றாவதாகவும் தேசிய அளவில் முதல் முறையாகவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திட்டத்தில் முழு அளவிலான இளநிலை கல்வி வரும் ஆண்டில் தொடங்கப்படும் என்று ஹைதராபாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்விக்கழகம் அறிவித்துள்ளது

எந்திரம் சார்ந்த பாடப்பிரிவின் முதுநிலை தொழில்நுட்ப வகுப்பில் செயற்கை நுண்ணறிவு ஏற்கனவே இடம்பெற்றுள்ளது அமெிக்காவில் உள்ள கார்னேஜ் மிலான் பல்கலைக்கழகம் மசாச்சூ தொழில்நுட்ப கல்விக்கழகம் ஆகியவை செயற்கை நுண்ணறிவுக்கான இளநிலை தொழில்நுட்ப வகுப்புகளைக் கொண்டுள்ளன சுகாதாரம் பயறு மற்றும் மண்வள நிர்வாகம் வானிலை முன்னறிவிப்பு பாதுகாப்பு போன்ற துறைகளில் இந்த தொழில்நுட்பம் பயன்படும் என்று ஹைதராபாத் ஐ ஐ டி தலைவர் தெரிவித்தார் அமெிக்காவில் ஒரு பகுதி ஊழியாகள் வேலைநிறுத்தம் செய்து வருவதால் சுவிட்சா்வாந்தில் உள்ள டாவோஸ் நகரில் நடைபெறும் வருடாந்திர உலக பொருளாதார அமைப்பின் கூட்டத்திற்கான அமெரிக்க துதுக்குழுவின் பயணத்தை அதிபா் திரு டொனால்டு ட்டிரம்ப் ரத்து செய்துள்ளாா்

அமெிக்க நாடாளுமன்ற அவைத்தலைவா் திருமதி நான்சி ஃபெலோசி இந்த வேலைநிறுத்ததை குறிப்பிட்டு பிரசல்ஸ் எகிப்து ஆப்கானிஸ்தான் ஆகியவற்றுக்கான பயணத்தை ஒத்திவைத்த ஒரு நாளைக்குப் பின் திரு ட்டிரம்ப் தமது அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அமெிக்க வரவாற்றில் எட்டு வட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்கள் இவ்வளவு நீண்டகாலம் வேலைநிறுத்தம் செய்திருப்பது இதுவே முதல்முறை என்று கூறப்படுகிறது

காங்கோ ஜனநாயக குடியரசு நாட்டில் அதிபா் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படுவதை ஒத்தி வைக்குமாறு ஆப்ரிக்க ஒன்றியம் கேட்டுக் கொண்டுள்ளது

டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது

தற்போது களத்தில் உள்ள இந்தியா சற்று முன் வரை நான்கு ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி நான்கு ரன் எடுத்துள்ளது